வைக்கிறார்

உடன்பாடு ஏற்பட்டுள்ளது

நடைபெறுகிறது

இந்தியாவின் அமீத் பங்கல் மற்றும் மகளிர் பிரிவில் நிக்காத் ஐரீன் மஞ்சு ராணி மற்றும் மீனா குமாரி தேவி ஆகியோர் இன்று இறுதி போட்டியில் விளையாடுகின்றனர் விரிவான செய்திகள் வாரணாசியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் டீசல் மற்றும் மின்சாரத்தில் இயங்கக் கூடிய ரயில் எஞ்சினை அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மதன் மோகன் மாலவியா புற்று நோய் சிகிச்சை மையத்தை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த மருத்துவமனை மூலம் உத்திரபிரதேசம் ஜார்கண்ட் பீஹார் உத்திரகாண்ட் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த நோயாளிகளும் பயனடைவார்கள்

இந்த இரு மருத்துவமனைகளின் மூலம் புற்றுநோய்க்கு தரமான சிசிக்சை அளிக்கும் முக்கிய மையமாக வாரணாசி விளங்கும் தொடக்க விழாக்களுக்கு பின்பு பளாரஸ் பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகளிடம் பிரதமர் திரு மோடி கலந்துரையாட இருக்கிறார் மகாராஷ்டிராவில் பிஜேபி மற்றும் சிவசேனா கட்சிகளுக்கிடையே மக்களவை தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே பிஜேபி தேசிய தலைவர் திரு அமீத் ஷா ஆகியோர் மும்பையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தபோது இதை அறிவித்தனர்

ராபர்ட் வத்ராவை கைது கெய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது

தமிழ்நாடு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 அவசர செயல்பாட்டு மையம் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு உடனடியாக தகவலை தெரியப்படுத்தும் என்றும் அவசர உதவி வாகனங்கள் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறைந்தபட்ச தணிக்கை ஆய்வுக்கு பின்பு இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளது முன்னதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தலைமையில் ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்கள் குழுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டினார் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி தொடர்பாள நான்காவது சுர்வதேச மாநாட்டை பெங்களுருவில் நேற்று மத்திய ரசாயணம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா துவக்கி வைத்தார்

தொடக்க விழாவில் அமைச்சர் திரு சதானந்த கவுடா பேசகையில் மருந்து உற்பத்தி துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த மாநாடு உதவும் என்று குறிப்பிட்டார் வர்த்தகம் முதலீடு மற்றும் கூட்டு முயற்சிகளுக்கான வாய்ப்புகளை மாநாட்டில் விவாதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

உள்நாட்டில் கப்பல் தயாரிக்கும் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதிய விதிமுறைகள் இருக்கும் என்று கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மும்பையில் இன்று தொடங்கும் மண்டல கடல் பாதுகாப்பு மாநட்டில் புதிய கொள்கையை அமைச்சர் திரு நிதின்கட்கரி வெளியிடுகிறார் இந்தியா ஆசியா பிராந்தியத்தில் கடல் பாதுகாப்பை உறுதி செய்யும் பல்வேறு செயல்கள் குறித்து இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது இந்த மாநாட்டில் தெற்காசிய மற்றம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் பிரயாக்ராஜில் கும்ப மேளாவின் ஒருபகுதியாக மகி பூர்ணிமா புனித நீராடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது உத்திரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஒரு மாதமாக கும்பமேளா திருவிழா நடைபெற்று வருகிறது மகி பூர்ணிமாவையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடுவதற்காக ஏரளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் இதேபோல் மகா சிவராத்திரி தினத்தன்றும் புனித நீராடுவதற்கான பிரயாக்ராஜிக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியா இளவரசர் திரு முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசிஸ் அல் இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் அவருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் கொண்ட குழுவினரும் வருகை தருகின்றனர் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையே நல்லறவு நீடிக்கிறது என்றும் அந்நாட்டு இளவரசர் வருகையால் இந்த உறவு மேலும் பலப்படும் என்று இந்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் மோடயை பிரதமர் நரேந்திர சவுதி இளவரசர் திரு திரு முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசிஸ் அல் இன்று சந்தித்து பேசுகிறார் அப்போது இருநாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகள் குறித்து விவாதிக்கின்றனர் சவுதி இளவரசர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவையும் சந்தித்து பேசுகிறார்

உத்தரபிரதேசத்தில் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக அம்மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இந்தியாவும் அர்ஜெண்டனாவும் பல்வேறு துறைகளில் கூட்டாக செயல்படுவதற்கு முடிவு செய்துள்ளன புதுதில்லியில் நேற்று அர்ஜென்டினா அதிபர் மரிஸியோ மக்ரிபடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளனர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதற்கு இருவரும் பரஸ்பரம் பாராட்டு நாடுகளும் இரு தெரிவித்துக்கொண்டனர் பாதுகாப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டத்திற்கு இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்

அர்ஜெண்டீனாவின் தகவல் த ஒலிபரப்பு துறையிடன் இந்தியாவின் பிரஸார் பாரதி இணைந்து செயல்படுவதற்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பல்கேரியா மொராக்கா நாடுகளில் சுற்றப்பயணத்தை முடித்துகொண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு மத்திய வெளியறவுத்துறை அமைச்சர் திருமித சுஷ்மா சுவராஜ் நேற்று சென்றார் அந்நாட்டு தலைநகர் மொட்ரிட்டில் இந்தியர்களுடன் அவர் நேற்று கலந்துரையாடினார் இந்தியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்துவதுடன் பல்வேறு துறைகளில் பங்களிப்பு செய்த இந்தியர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் பொதுமக்கள் ஒருவரும் இந்த சண்டையில் உயிரிழந்துள்ளனர் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதிகளை முற்றுகையிட்டு ரானுவ வீரர்கள் சோதளை நடத்திக்கொண்டிருந்தபோது நேற்று அதிகாலை அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் சுட்டனர் பதிலுக்கு ரானுவ வீரர்களும் துப்பாக்கியால் கட்டதில் இரண்டு பயங்கரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் கார் குண்டு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜெய்ஸ் ஈ அமைப்பின் கம்ரான் காஜியும் ஒருவர் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன குரு ரவிதாஸ் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

அவரது பிறந்த தினத்தையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இன்று நடைபெறும் மற்றும் ஒரு இறுதிப்போட்டியில் பல்கேரியாவின் காபுகோ ஜோசியை இந்திய வீரர் ராணி எதிர்கொள்கிறார்